மக்கள் நான்கு முக்கிய விசயங்களை கடைபிடிக்க வேண்டும் என பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி மாநிலத்தில் மேற்கொள்ள வேண்டிய கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார்

முடிவுகளுக்குப் பின்னர் தீர்மானிக்கப்படும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார்

எல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு ஏழரை மணிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது

சமூக சீர்திருத்தவாதி மகாத்மா ஜோதிபா ்

நரேந்திரமோடி ட்விட்டரில் விடுத்துள்ள செய்தியில் மக்கள் சுய சுத்தம் மற்றும் பொது சுகாதாரத்தை பேண வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஒருவருக்கொருவர் தடுப்பூசி போட்டுக்கொள்ள உதவுதல் கோவிட் சிகிச்சையளித்தல் தொற்றிலிருந்து பாதுகாத்தல் கோவிட் பாதித்த பகுதிகளை சிறிய அளவிலான கட்டுப்பாட்டு மண்டலங்களாக உருவாக்குதல் ஆகிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்

முதலமைச்சர் ஆலோசனை தமிழகத்தில் கோவிட் தொற்று அதிகரித்து வரும் சூழலில் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார்

கோவிட் மாவட்டங்கள் கோவிட் பரவலை தடுக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் தடுப்பூசி காய்ச்சல் கண்டறியும் முகாம் வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்த விழிப்புண்வு நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

பெரம்பலூர் உழவர்சந்தையில் நகராட்சி சார்பில் இன்றுகாலை பொது மக்களுக்கு முகக்கவசம் கிருமிநாசினி கபசுர குடிநீர் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தர்மபுரி நகர் பகுதிகளில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பேருந்துகளுக்கு கிருமிநாசினி தெளிப்பது வணிக நிறுவனங்கள் உணவகங்களில் விழிப்புணா்வை ஏற்படுத்துதல் தடுப்பூசி பணிகளை விரைவுபடுத்துவது உள்ளிட்ட பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

தஞ்சை மாவட்டத்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சையளிக்க மருத்துவ குழுவினர் தயாராக உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு

மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு நோய் தடுப்பு பணிகள் குறித்து அவர் பேசுகையில்

உதகை வாய்ஸ் கோவிட் வழிமுறைகளை பின்பற்றி உதகை அரசு தாவரவியல் பூங்காவிற்குள் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர்

கோவில் திருச்சி சமயபுரம் அஅுள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் தேர்த்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது

நெல்லை மாவட்டம் பாபநாசம் சுவாமி திருக்கோவில் சித்திரைத் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான தேரோட்டம் தெப்பத்திருவிழா உள்ளிட்டவைகள் கோவிட் சூழல் காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது வானிலை குமரிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய நீலகிரி தேனி கோவை திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

எல்